புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார்

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப் பட்டுள்ளதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று ஹங்கேரியில் தொடங்குகிறது

அம்ரிஷ்டரில் உள்ள ஜோடாபாட்டக்கில் நடைபெற்ற தசரா நிகழ்ச்சியை காண்பதற்காக ரயில்வே தண்டவாளம் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது ரயில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்து குறிதது விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பஞ்சாப் முதலமைச்சா் திரு அம்ரேந்தர் சிங் கூறியுள்ளார் நிலைமையை கண்காணிப்பதற்காக அமைச்சா்கள் குழு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

இந்த விபத்து காரணமாக ஜலந்தர் அம்ரிஷ்டர் இடையேயான ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து வட்சும் ரூபாய் நிவாரண உதவியை பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவா்கள் பவா் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் இன்று ஒருநாள் அரசு துக்கம் அறவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு தொலைபேசி உதவி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆற்ற்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே விபத்து நடந்த பகுதியில் தசரா நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை என்று அம்ரிஷ்டர் நகராட்சி கூறியுள்ளது இதேபோல் இந்த நிகழ்ச்சி தொடர்பான எவ்வித விவரங்களும் ரயில்வேக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று ரயில்வே வாரியத்தலைவர் திரு அஸ்வாளி லொகானி கூறியுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில்தான் அந்த ரயில் சென்றதாகவும் அவர் அஅறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி யுடன் இலங்கை பிரதமர் திரு ரணில விக்ரமசிங்கே பேச்சு நடத்தவுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மூன்று நாள் அரசு முறைப் பயணமாக திரு ரணில் விக்ரம சிங்கே நேற்று முன்தினம் புதுதில்லி வந்து சேர்ந்தார் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஐ நா வின் ஒருங்கிணைந்த சா்வதேச தீாமானத்துக்கு உலக நாடுகள் விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையே திரு வெங்கையா இன்று நாயுடு உரையாற்றவுள்ளார் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடனும் அவர் கலந்துரையாடவுள்ளார் இதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோர்களுடனும் திரு வெங்கையா நாயுடு உரையாற்றவுள்ளார் மத்திய அரசின் நவீன நகரங்கள் திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளில் நவீன் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வீட்டுவசதித் துறை இணை அமைச்ச் திரு ஹர்தீப் சிவ் பூரி கூறியுள்ளா் இட்டாநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் செயலாக்கத்தில் தேவைப்பட்டால் மாறுபாடகளை செய்து கொள்ளவும் அனுமதிக்கப்படும் என்றாா் நிலச்சிவு காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகும் இட்டாநகர் மற்றும் பசிகார் பகுதிகளில் அதனை எதிர்கொள்வதற்கு ஏதுவான வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைக்ள் குறிப்பிட்டார் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயல்பாடு வடகிழக்கு மாநிலங்களில் திருப்திகரமாக இருக்கிறது என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் பீகாரைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் போவாசிங்கின் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மலரஞ்சலி செலுத்தினார் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு பிரதமர் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியதாக எமத செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் மற்றும் பிஜேபி நிர்வாகிகளும் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து போலாசிங்கின் உடல் பீகாருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுட்டப்பேரவை வளாகத்திலும் பிஜேபி தலைமையகத்திலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட உள்ளது பீகார் மாநிலம் பெகுசாரய் மக்களவைத் தொகுதியிலிருந்து பிஜேபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று புதுதில்லியில் காலமானார்

காய்ச்சலை பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை டெங்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சாலை பணிகளுக்கான ஒப்பந்தப் புள்ளிகள் விவகாரத்தில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பே இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதற்கான நடைமுறைகள் அனைத்தும் இணையதளம் வாயிவாக மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் இப்பிரச்சினையில் திமுக வேண்டுமென்றே தம்மீது தவறான குற்றச்சாட்டக்களை கூறி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

கன்னியாகுமரியில் ்நடைபெற்று வரும் கற்றுவா மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்கும் பணிகள் ஆறு மாத காலத்திற்குள் நிறைவடையும் என்று மின்துறை அமைச்சா்திரு தங்கமணி கூறியுள்ளாா் எஸ் பி பி காலணி காவேரி இடையே கட்டப்பட்டு வரும் இந்த பாலப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பின்னா் கொக்கராயன்பேட்டை சாலையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் தாா் சாலை அமைக்கும் பணிகளை திரு தங்கமணி தொடங்கி வைத்தாா் செல்வமகள் சேமிப்புத் திட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் முனைபபுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்ட்தில் ஏராளமாளோர் ஆர்வத்துடன் இணைந்து வருவதாக மன்னார்குடி அஞ்சலக அதிகாரி திரு சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஜம்மு நகராட்சி உட்பட அம்மாவட்டத்திற்கு உட்பட்ட எட்டு நகராட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன இதர ஒன்பது மாவட்டங்களில் பதிவான வாக்குகள் சம்பந்தப்பட்ட மாவாட்ட தலைநகரங்களில் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சத்திஷ்கள் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது

ஆப்கான் நாடாளுமன்ற தேர்தல் பலத்த பாதுகாப்புக்கு இடையே இன்று நடைபெற்று வருகிறது

தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் கந்தகார் மாகாணத்திலும் தேர்தல் நடைமுறை பிரச்சினை காரணமாக கஜினி மாகாணத்திலும் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஹங்கேரியில் இன்று தொடங்குகிறது

டென்மார்க் ஒப்பன் போட்டி அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்தரபிரதேச அணி பெங்கால் அணியையும் புனே அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன